சேமிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

ஆவின் பால் பொருட்களின் விலை வரும் புதன்கிழமை முதல் உயர்த்தப்படுகிறது

உதயகுமார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் மூலம் கிடைக்கும் தண்ணீரை சேமிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

சென்னை எழிலகத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டுதல் கையேட்டை வெளியிட்ட அமைச்சர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒகேனக்கல் ஆற்றின் உபரிநீரை பெண்ணாகரம் ளியில் நிரப்புவதற்கான ஆயத்த பணிகள் ஓய்வுபெற்ற பொறியாளர்களை கொண்டு நடைபெற்று வருவதாக கூறினார்

இந்த விலை உயா்வு வரும் புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் என ஆவின் நிறுவனம் அறிவித்துள்ளது

முன்னதாக சுவிட்சர்லாந்தின் வில்லினேவில் காந்தியடிகளின் திருவுருவ சிலையை திரு ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தாா்

பாரத ரத்னா விருது பெற்றவரும் மைசூருக்கு அருகே சிவசமுத்திரத்தில் ஆசியாவின் முதல் நீர்மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவியவருமான மோக்ச குண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விஸ்வேஸ்வரய்யா நாட்டின் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதில் பெரும் பங்காற்றியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொறியாளர்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதியின் அடையாளமாக கிகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார்

அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸாவேத் ஷரீப் பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இந்நாளையொட்டி சென்னை அண்ணாசாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச்சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் திரு பாண்டியராஜன் திரு

நடராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் படி இந்நிகழ்ச்சி தொடர்பான கொடி மற்றும் பேனர்கள் அமைக்கப்படவில்லை இந்நாளையொட்டி அவரது சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அன்னாரது நினைவு இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கும் கொருக்குப்பேட்டையிலுள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கும் மாநில உளரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

ஈரோடில் பெரியார் அண்ணா நினைவகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேனர் மற்றும் மற்றவகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிப்பது முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றார்

அண்ணா சைக்கிள்போட்டி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிமாணாக்கருக்கான சைக்கிள் போட்டியை அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் ஆட்சித்தலைவர் டாக்டர்

வினய் ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்

பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர் இத்தகைய பொதுத் தோ்வுகள் மூலம் மாணாக்கர் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் என்று கூறினார் ராமதாஸ் தமிழகத்தில் பொது இடங்களின் அழகை சிதைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு திறந்தவெளி பகுதிகளின் அழகு சீர்குலைக்கப்படுதல் தடை சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள அவர் பொது சுவர்களில் தமிழர்களின் கலாச்சாரத்தை விளக்கும் வகையிலான ஓவியங்களை வரைய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பொருட்காட்சி தஞ்சையில் மத்திய அரசின் உணவு பதன தொழில்நுட்ப கழகத்தில் உணவு தொழில்நுட்பம் குறித்த பொருட்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இன்றும் நாளையும் நடைபெறும் இப்பொருட்காட்சியில் தஞ்சை உணவு பதன தொழில்நுட்ப கழகத்தில் பயிற்சி பெற்ற தொழில் முனைவோரின் உணவுப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன

இருவரி தமிழகத்தில் பொதுஇடங்களில் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து பொதுமக்கள் ஆட்சித்தலைவரின் நேரடி வாட்ஸ் ஆப் எண்ணிந்கு தகவல் அளிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி வளாகங்களில் தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளிகளை இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு